நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் எக்னாமிக் டைம்ஸ் உலக வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார்

புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் வாய்ப்புகளை உயர்நீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு சென்னை உறுதிப்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் புதுச்சேரியிலும் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என மாநில சுகாதாரத் துறை கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் எக்னாமிக் டைம்ஸ் உலக வர்த்தக உச்சி மாநாட்டின் துவக்க விழாவில் உரையாற்றுகிறார் பிளவு பட்ட உலகில் நீடித்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு என்னும் தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்து பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள்

முன்னதாக அவை இன்று காலை கூடிய உடனேயே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தினர்

பெண்களை மதித்து சமுதாய வளர்ச்சியில் பெண்களின் விலை மதிப்பற்ற பங்களிப்பை போற்றும் வளமான மரபு பழங்காலத்தில் இந்தியாவில் இருப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு

நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் சேவை புரிய போதிய வாய்ப்புகள் பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியப் பெண்கள் பல்வேறு தடைகளையும் மீறி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனை படைத்து வருவதாக திரு வெங்கைய நாயுடு மேலும் குறிப்பிட்டார்

பீகார் மேற்கு வங்கம் ஒடிசா குஜராத் உள்ளிட்டவை இதர மாநிலங்களில் அடங்கும்

மீன் ஆட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சியை கொரோனா வைரஸ் தாக்குவது இல்லை என்பதால் இவை உண்பதற்கு முற்றிலும் பாதுகாப்பானதே என்று மத்திய அமைச்சர் திரு

புதுச்சேரியில் மாநில தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பு மாநில நிர்வாகியின் ஒப்புதலுடன் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரி மூலம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதால் பெண்கள் உட்பட உள்ளுர் மக்கள் அடிப்படை நிலை நிர்வாகத்தில் பங்கேற்க ஏதுவாகும் என்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நிறுவப்படுவதால் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதை புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தற்போது உள்ள சவால் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் காரைக்காலுக்கும் இலங்கையின் யாழ்பானத்திற்கும் இடையே பயணிகள் படகுப் போக்குவரத்து தொடக்குவது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுடெல்லியில் மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வை சந்தித்து பேசினார் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் துறைமுகத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோரும் உடன் இருந்தனர் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் புதுச்சேரியிலும் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என மாநில சுகாதார துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார்

இருமல் வந்தால் கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு இரும வேண்டும் என்றும் முகமூடி அணிவது நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் சித்ரா இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் மகளிர் நோய் நிபுணர் டாக்டர் ஸ்வர்மியா சந்திர சேகரன் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் பல் மருத்துவர் டாக்டர் கோமதி ஆகியோர் இதில் கலந்து கொண்டு பெண்கள் வேண்டியதன் அவசியம் குறித்து உடல்நலத்தை பராமரிக்க வலியுறுத்தினர் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி பிரிவு சார்பில் வருடாந்திர கூட்டமும் தற்கால நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய தலைமைத்துவம் என்பது பற்றிய பொது அமர்வும் புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ளது தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் தென்மண்டலத் தலைவர் திரு சஞ்சய் ஜெயவர்த்தன வேலு ஊடகவியலாளர் உமா சுதிர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் எக்னாமிக் டைம்ஸ் உலக வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார்

புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் வாய்ப்புகளை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் புதுச்சேரியிலும் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என மாநில சுகாதாரத் துறை கேட்டுக்கொண்டுள்ளது